தமிழகத்தின அனைத்து மாவட்டங்களிலும் கோவிட் மையங்கள் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று மாநில செயலர் டாக்டர்

தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முனைப்புடன் நடைபெறுகிறது

நரேந்திரமோடி அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் கோவிட் நிலைமைக் குறித்து காணொலி மூலம் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் கோவிட் தடுப்பூசி போடும் பணிகளை விரைவு படுத்துவது நோய்பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை தரிதப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது தமிழகம் சார்பில் தலைமைச் செயலர் திரு ராஜீவ்ரஞ்சன் மாநில சுகாதாரத்துறை செயலர் திரு

இதனிடையே மேற்குவங்கம் மற்றும் சட்டீஸ்கர் மாநில முதலமைச்சர்கள் இந்த காணோலி கலந்துரையாடலில் பங்கேற்கவில்லை முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த ஜனவரி மாதம் உலகின் மாபெரும் தடுப்பூசி திட்டம் தொடங்குவதற்கு முன்பாக முதலமைச்சர்களிடம் கலந்துரையாடினார்

நரேந்திரமோடி இன்னும் சற்று நேரத்தில் பேரிடர் மீட்பு கட்டமைப்பு குறித்த சர்வதேச மாநாட்டில் காணொலி மூலம் உரை நிகழ்த்துகிறார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கோவிட் தனிப்பிரிவை இன்றுகாலை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருமணம் இறப்பு பிறந்தநாள் நிகழ்ச்சிகளால் நோய்த்தொற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முழமையாக பின்பற்றி முகக்கவசம் அணியவேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

நோய் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் ளந்தக் கூட்டங்களும் நடைபெற கூடாது என கூறிய அவர் சென்னை கோவை செங்கல்பட்டு திருப்பூர் காஞ்சிடரம் ஆகிய மாவட்டங்களில் தற்போது நோய்த்தொற்று அதிகம் காணப்படுவதாகவும் தெரிவித்தாா் மமமமமம ராசாமணி கோவை மாவட்டத்தில் கோவிட் தடுப்பின் ஒருபகுதியாக பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியவேண்டும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராசாமணி காந்திடரம் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு துண்டுபிரசுரங்களை இன்று பயணிகளிடம் வழங்கினார்

மமமமமம ரவிசங்கர் பிரசாத் சமூக வலைதளங்களை கண்காணித்து ஒழுங்குபடுத்த எவரையும் நியமிக்கும் உத்தேசம் அரசுக்கு இல்லை என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

மக்களவையில் எழுத்து பூர்வமாக அவர் அளித்த பதிலில் பேச்சுரிமை மற்றும் கருத்து சுதந்திரத்தை அரசு மதிக்கும் போதிலும் நாட்டின் ஒருமைப் பாட்டிற்கும் பாதுகாப்பிற்கும் ஊறுவிளைவிக்கும் பேச்சுக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நியாயமான தடைவிதிக்கலாம் என்று அவர் கூறினார் வன்முறையை தூண்டுவது தீவிரவாதத்தை ஊக்குவிப்பது மகளிரின் மாண்பை குறைப்பது அவமரியாதை செய்வது போன்றவை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டுமென்று கூறினார்

தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான ராஜலெட்சுமி நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்பாவு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் ஏ

லட்சுமணன் நீலகிரி மாவட்டம் உதகை சட்டப்பேரவைத் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு போஜராஜன் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் திரு செல்வகுமார் வந்தவாசி தனித்தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு அம்பேத்குமார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதியில் தமிழ்மாநில காங்கிரஸ் வேட்பாளர் திரு

ரெங்கராஜன் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் திருமதி கீதா ஜீவன் திருப்பூர் மாவட்டம் உடுமலைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு தென்னரசு சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு

மனி உள்ளிட்டோர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் திரு

பழனிசாமி தஞ்சை திருவாரூர் மாவட்டங்களில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று வாக்குகளை சேகரித்து வருகிறார் பரப்புரையின் போது வாக்காளர்களிடையே அவர் பேசுகையில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் செயல்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தஞ்சை மண்டலத்தை அரசு அறிவித்தாக குறிப்பிட்டார்

நாட்டிலேயே பயிர்க்காப்பீட்டு திட்டத்தில் அதிகமான இழப்பீட்டுத் தொகை பெற்றுத் தந்த மாநிலம் தமிழகம் தான் என்று கூறினார்

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் நத்தம் மதுரை உள்ளிட்ட தொகுதிகளில் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்

தொகுதிவாரியாக கோரிக்கை மனுக்களை பெற்று குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என்றார்

கருவிகள் மீன்களை பறிமுதல் செய்தனா் பின்னர் மீனவர்களை ஆயுதங்களால் தாக்கி படகிலிருந்து எஞ்ஜினையும் கைப்பற்றி சென்றனர் இதனைத் தொடர்ந்து இம்மீனவர்கள் படகில் இருந்த பாய்மரத்தை விரித்து கரைவந்து சேர்ந்துள்ளனர் கரைதிரும்பிய மீனவர்கள் முதலில் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையிலும் மேல் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப் பட்டனர்